செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இளைய தலைமுறையினர் தொழில் தொடங்குவதற்கான நாட்டின் நடைமுறைகளை எளிதாக்குவதில் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தரத்தில் கவனம் செலுத்தி நம்பகத்தன்மையை உறுதிசெய்து அனைவரும் பயன்படுத்தும் வகையிலான தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் இதன்மூலம் தன்னிறைவு பாரதத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

தேசிய உள் கட்டுமான குழாய் திட்டத்திற்கு ஒரு லட்சம் கோடிருபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் இதன்மூலம் நாட்டின் தற்போதைய எதிர்கால தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றார் தனியார் துறைகளில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தரம் தன்னிறைவு ஏற்புடைமை உள்ளிட்டவற்றை தாரக மந்திரமாக கொண்டு மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமது அரசு கொண்டு வந்த புதிய சட்டங்கள் மூலம் சர்வதேச அளவில் மிகக்குறைந்த கார்ப்பரேட் வரி நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இயற்பியல் அறிவியலார் சர்

நம்நாட்டை வீரத்துடனும் தீரத்துடனும் பாதுகாக்கும் இராணுவ வீரர்களின் நலன் கருதி இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக கூறினார்

உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் நரேந்திர மோடி அரசு ராணுவத்தினாின் நலனில் அக்கறை கொண்டிருப்பதையே ஒரே பதவி ஒரே ஒய்வூதியம் திட்ட செயலாக்கம் பறைசாற்றுவதாக சுட்டிக்காட்டினார்

முசாபா்பூர் பூர்ணியா கத்திஹர் அராாியா சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து வாக்கு செலுத்தினார்கள் பெண் வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தர்பங்கா தொகுதியில் உள்ள ராம்நகர் வாக்குச்சாவடி மையம் முழுவதும் பெண் ஊழியர்களை கொண்டு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது கத்திஹரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் நோயையும் பொருட்படுத்தாது நோயாளி ஒருவர் தனது வாக்கை செலுத்தினார் இத்துடன் வால்மீகிநகர் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும் தற்போது நடைபெற்று வருகிறது

டி